அமைப்பதற்கானகட்டுமானப் பணிகளைகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுதொடங்கிவைக்கிறார்

மூலம் விண்ணப்பிப்பது இன்றுதொடங்குகிறது

முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகீழடியில் உலகத்தரம் வாய்ந்தஅருங்காட்சியகத்துக்கானகட்டுமானப் பணிகளைகாணொலிகாட்சிவாயிலாக இன்றதொடங்கிவைக்கிறார்

கன்னியாகுமரிமாவட்டத்தில் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்து இரண்டாவதுநாளாகநேற்றுஆய்வு செய்தபினனா் செய்தியாளாகளிடம் அவா் பேசினாா்

எமகுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் இதற்கெனதொலைப்பேசிஎண் ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

புதுதில்லியில் நேற்றுப்ளாஸ்மாதான இயக்கத்தைதொடங்கிவைத்துஅவா் பேசினாா்

ப்ளாஸ்மாதானம் வழங்க காவல்துறையினா் முன் வந்திருப்பதபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் அவா் கூறினார்

இதற்கிடையேசென்னராஜீவ்காந்திஅரசுமருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கியும் சிகிச்சைபிரிவும் நாளைதிறக்கப்படுகிறது வெளிநாடுகளிலிருந்துசென்னைதிரும்புபவர்களுக்குஉரியவகையில் பரிசோகனைகள் மேற்கொள்ளப்படுவதாகசென்னைமாநகராட்சிஆணையா் திருபிரகாஷ் கூறியுள்ளாா் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சேர்க்கைக்கானகலந்தாய்வும் மாணவர் இணயதளம் வாயிலாகவேநடைபெறவழிவகைசெய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கிடையேஅரசுகலைஅறிவியல் கல்லூரிகளில் இளநிலைபட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பது இன்றுதொடங்குகிறது

காணொலிகாட்சிவாயிலாகசெய்தியாளாகளிடம் பேசுகையில் அவா் இவ்வாறுகூறினார்

உத்திரபிரதேச்தில் தடுப்புப் பணிகள் குறித்துமாவட்டஆட்சியா்கள் சுகாதாரத்துறைஅதிகாரிகளுடன் தொடர்ந்துஆலோசனைநடத்துமாறுஅம்மாநிலமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார் அருணாச்சலபிரதேசத்தின் இட்டாநகர் மண்டலத்தில் தீவிரஊரடங்கு அடுத்தமாதம் மூன்றாம் தேதிவரைநீட்டிக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளகாவிரிஆற்றின் கரையோரப் பகுதிகளில் ஆடி அமாவாசையான இன்று ஊரடங்கு காரணமாகமக்கள் கூடுவதற்குஅனுமதி இல்லைஎன்றுமாவட்டஆட்சியர் திருமெகராஜ் கூறியுள்ளார் மதுரைபரவையில் உள்ளகாய்கறிசந்தை இடமாற்றம் செய்யப்பட்டு கப்பலூர் துணைக்கோள் நகரத்தில் செயல்படதொடங்கிஉள்ளது குந்சாவூர் காமராஜர் காய்கறிசந்தைதற்காலிகமாக புதியபேருந்துநிலையத்தில் செயல்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது